அனைத்து ஊரகப் பகுதிகளையும் உள்ளடக்கும் வகையிலான இரண்டாம் கட்ட ஸ்வச் பாரத் இயக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

எடப்பாடி பழனிசாமி இன்று காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் ஹுணார் ஹாத் கைவினைப் பொருள் கண்காட்சியை நேரில் சென்று பார்வையிட்டார்

இவர்களுடன் பிரதமர் கைவினைப் கலாச்சார நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டார்

அனைத்து ஊரகப் பகுதிகளையும் உள்ளடக்கும் வகையிலான இரண்டாம் கட்ட ஸ்வச் பாரத் இயக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது பல்வேறு அமைச்சகங்களின் கொள்கை மற்றும் கொள்முதல் தொடர்பாக ஆலோசனை வழங்க அதிகாரத்துடன் கூடிய தொழில்நுட்பக் குழு அமைக்கவும் மருத்துவ உதவியுடன் கூடிய கருத்தரிப்புத் தொழில்நுட்பம் பற்றிய மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டுவரவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அமைச்சரவையின் இம் முடிவுகளை தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் வெளியிட்டார் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு உகந்த மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்றும் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கான வெண்மை புரட்சி அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

எண்ணெய் வித்து உற்பத்தியில் நாடு தற்சார்பை எட்ட ஏதுவாக எண்ணெய் வித்து இயக்கம் தொடக்கப்படும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் விளை நிலங்களின் மண்வளத்தை கண்டறிந்து விளைச்சலை பெருக்கும் வகையில் பிரதமர் திரு

ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட உள்ள இந்த ஆணையம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் தவறான விளம்பரங்கள் மற்றும் கலப்படம் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தி நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் என்று அவர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறினார் முன்னதாக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தின் பணிகள் எப்படி அமைய வேண்டும் என்பது குறித்து பல்வேறு தொழில்வர்த்தக அமைப்புகளுடன் கலந்துரையாடல் கூட்டம் ஒன்றை அமைச்சர் நடத்தினார் ஆணையத்தின் விதிமுறைகள் ஒன்றரை மாதங்களுக்குள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார் ஆணையத்தில் விசாரணை பிரிவு ஒன்றும் செயல்படும் என்று அவர் கூறினார் நேரடி விற்பனை மற்றும் இணையதளம் மூலமான மின்னனு வர்த்தகத்தையும் முறைப்படுத்த தேவையிருப்பதாக அமைச்சர் வலியுறுத்தினார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ராம்ஜென்ம பூமி புனித தல அறக்கட்டளை அமைப்பின் முதலாவது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது

சீனாவிற்கான மருத்துவ உதவிப் பொருட்கள் இந்த விமானத்தில் அனுப்பி வைக்கப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார்

எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார்

அவையில் பட்ஜெட் மீது இடம்பெற்ற விவாதங்களின் போது முதலமைச்சர் குறுக்கீட்டு பேசுகையில் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றும் முடிவை தொடர்ந்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தப் பட்டுள்ளதாகவும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் நல்ல செய்தி விரைவில் வெளியாகும் என்றும் கூறினார்

இளைஞர்கள் நாடு முழுவதும் பயணம் செய்வதால் பல்வேறு பிராந்தியங்களின் கலாச்சாரத்தையும் பூகோள அமைப்பையும் தெரிந்து கொள்ள முடியும் என்று துணைநிலை ஆளுநர் கூறினார் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடான இந்தியாவில் மனித நேயத்துடன் அமைதியாக வாழ்வது நம் கையில் தான் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் கல்வித் தகுதிக்கு மேல் திறன் மேம்பாடும் இளைஞர்களுக்கு அவசியம் என வலியுறுத்திய அவர் வேலை வாய்ப்பு குறைவாக இருப்பதால் இளைஞர்கள் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் தொழில் முனைவோராக உருவாக வேண்டும் என்று அவர் வலியுறுதினார் புதுவை தமிழகத்திற்கான நேரு யுவ கேந்திரா இயக்குநர் திரு நடராஜ் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்தியாவிற்கான ஜெர்மன் தூதர் திரு வால்டர் லிண்ட்னர் இன்று புதுச்சேரி ராஜ்நிவாசில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை சந்தித்து பேசினார் பரஸ்பர அக்கறை உள்ள விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது புதுச்சேரியின் தனித்துவத்தை ஜெர்மன் தூதர் பாராட்டி எதிர்காலத்தில் மீண்டும் புதுச்சேரிக்கு வரவும் விருப்பம் வெளியிட்டதாக துணைநிலை ஆளுநரின் செயலகம் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கான ஜெர்மன் தூதர் திரு லிண்ட்னர் புகழ்பெற்ற இசைக் கலைஞராகக் திகழ்வதும் குறிப்பிடத் தக்கது பள்ளி மாணவர்களிடையே போதை பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் ஆசிரியர்களுக்கு முக்கிய பங்குண்டு என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தினார்

நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் திரு நாராயணசாமி பள்ளி மாணவ மாணவிகள் பெருமளவு நேரத்தை ஆசிரியர்களுடனேயே கழிப்பதால் அவர்கள் மாணவர்களை எளிதில் நல்வழியில் திருப்ப முடியும் என்று கூறினார் அதே அளவு பொறுப்பு அரசாங்கத்திற்கும் பெற்றோர்களுக்கும் உண்டு என்றும் சுட்டிக்காட்டினார் புதுச்சேரியில் குபேர் பஜார் வியாபாரிகள் இன்று முதலமைச்சர் திரு நாராயணசாமியை சந்தித்து ஸ்மார்ட் நகர திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் நவீன விளையாட்டு அரங்கம் கட்டுவதால் தாங்கள் பாதிக்கப்படாத விதத்தில் புதுப்பொலிவுடன் தங்களுக்கு கடைகள் கட்டித்தரவேண்டும் என கோரினர் சட்டமன்ற உறுப்பினர் திரு

சிவா முன்னிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் இன்று தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி நீதிமன்றங்களை புறக்கணித்த தால் நீதிமன்றங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டன

பாண்டிச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் மும்பை திரைப்பட பிரிவின் தலைமை இயக்குனர் ஸ்மிதா வாட்ஸ் ஷர்மா சட்டமன்ற உறுப்பினரும் குறும்பட திருவிழா கமிட்டி தலைவருமான திரு